பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

ஆணையர் திரு பழனிச்சாமி மாவட்ட ஆட்சித் தலைவர்களுடன் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார்

நாட்டின் வளர்ச்சிக்கு சமூகம் அரசு தொழில்துறை அறிவுசார் துறைகள் முக்கிய பங்காற்றுவதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் வளர்ச்சித் திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றார் ஒவ்வொரு மாநிலமும் மாவட்டமும் வளர்ச்சிக்கான தகுதியுடையது என்று கூறிய பிரதமர் இதற்கான அனைத்து முயற்சிகளிலும் சமூகத்துடன் இணைந்து அரசு செயல்பட்டு வருவதாகத் தெரிவித்தார்

இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திரு பியூஷ் கோயல் திரு பிரகலாத் பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர்

முன்னதாக ஹிமாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு

தமது வேண்டுகோளை ஏற்று தமிழகத்தில் முதலீடு செய்துள்ள செய்ய முன்வரும் தொழில் துறையினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழத்தில் புதிய தொழில்நுட்ப நிறுவனங்களும் பெரிய நிறுவனங்களின் கிளைகளும் செயல்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி கே பழனிச்சாமி அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்பை பெறுவதற்கான இணையவழி நிதி திரட்டும் இணையதளத்தை துவக்கி வைத்துள்ளார் இதில் வழங்கப்படும் நன்கொடைகளுக்கு வரிவிலக்கு அளிக்கப்படுவதோடு அரசு பள்ளிகளில் முன்னாள் மாணாக்கரின் தகவல் தொகுப்பு உருவாக்கப்படும் என்றார் மேலும் இணையவழி கற்றலுக்கு உதவும் தீக்ஷா செயலியை பயன்படுத்துவதில் சிறந்த மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்திற்கு அண்மையில் மனிதவள மேம்பாட்டுத் துறை சார்பில் வழங்கப்பட்ட தேசிய விருதை முதலமைச்சரிடம் பள்ளிக் கல்வித்துறை திட்ட இயக்குநர் திரு

சுடலைகண்ணன் காண்பித்து வாழ்த்துப் பெற்றார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றுகின்றனர்

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் டிஜிட்டல் முறையிலான செய்திகள் ஊரக நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே பாலமாக திகழ்கிறது என்றார் மாறிவரும் சூழலில் பிராந்திய மொழிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உருவாகி வருகிறது என்றும் குறிப்பிட்டார்

பழனிச்சாமி காணொலிக் காட்சி மூலம் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார் இதில் வாக்கு எந்திரம் பரிசோதனை வாக்காளர் பட்டியல் வாக்குச்சாவடி இறுதி செய்தல் உள்ளிட்டவைக் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் இதனிடையே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடத் தொடங்கி உள்ளன

சேலம் மாவட்டத்தில் ஜல்சக்தி அபியான் திட்டத்தின்கீழ் ஆகாயத்தாமரை செடிகளை அகற்றும் பணிகளை மாநகராட்சி ஆணையர் திரு

அரியலூர் மாவட்டத்தில் அம்மா திட்ட முகாம் கரைவெட்டி இலுப்பையூர் இருக்கையூர் றீபுரந்தான் உஞ்ஜினி வாரியங்காவல் உள்ளிட்ட கிராமங்களில் நாளை நடைபெற உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி